முடிவும் எடுக்கப்படாமல் கா்நாடக சுட்டப்பேரவை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீருக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார்

மீட்பு படை தயார் நிலையில் வைத்துள்ளது

இனி விரிவான செய்திகள் கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு குமாரசாமி கொண்டுவந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீது எந்த முடிவும் எடுக்காமல் அவை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திங்களன்று சட்டப்பேரவை மீண்டும் கூடி நம்பிக்கை வாக்கெடுப்புத் தீாமானத்தின் போது விவாதத்தை தொடரும் என்று தெரிவிவக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆளுநர் திரு வாஜூபாய் வாவா நம்பிக்கை வாக்கெடுப்பை நேற்றே மேற்கொண்டு பெரும்பான்யையை நிரூபித்து சட்டப்பேரவை அலுவல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென்று கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டருந்தார் ஆளுநர் தமது கடிதத்தில் குதிரைபேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏராளமாள புகார்கள் வந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இதபோன்ற புகார்களின் அடிப்படையில் தாம் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் அரசியல் சாசன நடைமுறைகளின்படி கால தாமதமின்றி பெரும்பான்மை வாக்கெடுப்பை நடத்தி முடிப்பதை கண்காணிக்கவேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளதாகவும் அதில் அவர் கூறியிருந்தார்

ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு நாள் பயணமாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று செல்கிறார்

ராணுவவீரர்களுடன் கலந்துரையாட உள்ள அவர் சீன எல்லையில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார் கத்துவா மாவட்டத்தின் உஜ் ஆற்றின் குறுக்கேயும் சும்பா மாவட்டம் பசந்தரிலும் இரண்டு பால திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதமா் அலுவலக இணை அமைச்சா் டாக்டர் ஜிதேந்திர சிங்கும் பாதுகாப்பு அமைச்சருடன் செல்கிறார் ஜம்மு காஷ்மீரில் சண்டை நிறுத்தத்தை மீறும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்து மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது

நிதி மோசடிகளைத் தடுப்பதற்கு மத்திய அரசு முறைப்படுத்தாத நிதி சேமிப்புத் திட்டங்களை தடை செய்வதற்கான மசோதாவை நேற்று அறிமுகம் செய்தது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இதனை தாக்கல் செய்தார் இந்த மசோதாவில் முறைப்படுத்தாத சேமிப்பு திட்டங்களை தடை செய்வதற்கான ஒருங்கிணைந்த பரவலான நடவடிக்கை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது சேமிப்புதாரர்களின் நலனை பாதுகாப்பதற்கும் சேமிப்பு அல்லாத நிதித் திட்டங்களை மேற்கொள்வதற்கும் இந்த மசோதாவில் அம்சங்கள் இடம் பெற்றுள்ளன விதிமீறல்களில் ஈடுபவர்களை கடுமையாக தண்டிக்கவும் சேமிப்புதாரர்களுக்கு உரிய பங்கை அளிக்கவும் மசோதா வகை செய்கிறது

ரிசா்வ் வங்கி அறிவிக்கும் கடன் விகிதம் தொடா்பாள கொள்கை முடிவுகளை அமல்படுத்துவதில் பொதத்துறை வங்கிகளின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லையென ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் கவலை தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் பட்ஜெட் அறிவிப்புகளை அடுத்து ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டாா் வங்கித்துறையில் ஒரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்ற போதிலும் மேலும் பல்வேறு சவால்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் வங்கிகள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ரின்வ் வங்கி அறிவிக்கும் கடன் வட்டி விகிதங்களை சரியான முறையில் செயல்படுத்தாததால் அவசியம் தேவைப்படுபவர்களுக்கு அதன் பலன் கிட்டாமல் போவதபற்றி இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது தேவைப்படுபவர்களுக்கு கடன்களை வழங்குதல் கடன்களை வசூலிப்பதில் திறமையான செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது டிஜிட்டல் பரிவாத்தனையை வங்கிகள் விரிவுப்படுத்துவதன் அவசியம் குறித்து திரு சக்திகாந்த தாஸ் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உஜ்வாவா திட்டத்தை சர்வதேச எரிசக்தி முகமை பாராட்டியுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச எரிசக்தி முகமயின் செயல்தலைவர் திரு ஃபெய்த் பைரோல் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி ஏழை எளிய பெண்களின் உடல்நலனையும் பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் உள்ளதாக கூறினார்

இந்த திட்டம் எரிசக்தி வளர்ச்சி குறித்தது மட்டுமின்றி சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் என்றும் திரு ஃபெய்த் பைரோல் புகழாரம் சூட்டினார்

இரண்டாவது முறையாக பிரதமா் பொறுப்பை ஏற்றப்பின்னா் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் இரண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சியாகும் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதம் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து வருகிறார்

அருணாச்சலப் பிரதேசில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவையில் இந்த நிலநடுக்கம் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவாகியிருந்தது

நேற்று மட்டும் மூன்று முறை அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது கொல்கத்தாவில் நிதி மோசுடி தொடர்பாக வங்கமொழி திரைப்பட நடிகர் பிரசெஞ்ஜித் சாட்டர்ஜியிடம் அமலாக்கத் துறை அதிகாரிகள் விசாரனை நடத்தியுள்ளனர்

இந்த மோசடி தொடர்பாக வங்கமொழி நடிகை ரிட்டுபர்னா சென்குப்தாவிடமும் விசாரனை நடைபெற்றது

காபூல் பல்கலைக்கழக வாயிலருகே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது பல்கலைக்கழகத்திற்கு வெளியே தேர்வுக்கு செல்வதற்காக மாணவர்கள் காத்துக்கொண்டிருந்த போது குண்டுவெடிப்பு நடந்தது அருகில் வைக்கப்பட்டிருந்த மற்றொரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது ஜெர்மனியில் நடைபெற்ற ஜூனியர் உலகக் கோப்பை துப்பாக்கி குடும் போட்டியில் இந்தியாவின் ஐஷ்வா்யா பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளாா்

கடந்த ஆண்டு ஜகார்த்தாவில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்த ஒட்டப்பந்தயத்தின் போது தடை ஏற்படுத்தியதாக இந்தியா புகார் தெரிவித்திருந்தது

ரஷ்ப ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் மேகனா ஜக்கம்புடி முன்னேறியுள்ளார் இந்தோனேஷிய ஒபன் பேட்மின்டன் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார்